தடுக்க அரசு நடவடிக்கைகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதே மாநில அரசின் நோக்கம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லுர் கே ராஜீ கூறியுள்ளார்

சென்னை தலைமை செயலகத்திலிருந்து கோவிட் தொற்று பரவலை தடுப்பு மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்கு முன்னதாக அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

பல நாடுகளில் இந்நோய்த்தொற்றால் பலர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதால் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மக்கள் தங்களது பாதுகாப்பை கருதி அரசு அறிவுறுத்தும் வழிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே இந்நோய் பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இந்நோய் கிருமியை அழிப்பதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மக்கள் கட்டுப்பாட்டால் மட்டுமே இதை முழுமையாக குறைக்க முடியும் என்றார்

இந்த பிரச்சாரங்களின் அடிப்படையில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதோடு கைகளை சோப்பு போட்டு கழுவுவது முக கவசங்கள் அணிவது போன்ற சிறிய செயல்களை செய்தாலே இந்நோயை தடுக்க முடியும் என்றார்

அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது மருத்துவ பரிசோதனை கருவிகள் வாங்கப்பட்டது உள்ளிட்ட அனைத்து விபரங்களையும் தேதி வாரியாக பட்டியலிட்டார்

ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் காலத்தில் மாணாக்கர் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் பாடங்களை படிக்க முடியும் என்பதால் ஆன்லைன் மூலம் பாடம் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் என்று தெளிவுபடுத்தினார்

ரயில்வே கோவிட் தொற்றை தடுக்க பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் காப்பிணிகள் முதியோர்கள் நோயாளிகள் ரயில் பயணத்தை தவிர்க்க ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ரயில் பயணங்களின் போது மரணங்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புலம் பெயாந்தவர்களுக்காக விடப்படும் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களில் பல நோயாளிகளும் பயணம் செய்வதால் இறப்பு விகிதம் அதிகரிப்பதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் உணவு தானிய கொள்முதல் வினியோகம் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

மதுரை பழங்காநத்தம் ஜெய்ஹிந்த புரம் டி வி எஸ் நகர் பகுதிகளை இணைப்பதற்கான பழங்காநத்தம் மேம்பால பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் இந்த பாலம் விரைந்து கட்டி முடிக்கப்படும் என்றார் மதுரையில் பெய்த கனமழையை அடுத்து மக்கள் பாதிக்காத வகையில் நியாய விலைக்கடைகள் சிரமம் ஏற்படாத வண்ணம் உணவுப்பொருள்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார்

வரும் திங்கட்கிழமை முதல் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பது குறித்து இதில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன